இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர் இந்தியாவின் நட்பு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தும் நல்ல வாய்ப்பை இம்மாநாடு வழங்கியுள்ளதாக அவர் கூறினார் சர்வதேச அளவிலான ரெய்சினா பேச்சுவார்த்தை புதுதில்லியில் நேற்று மாலை தொடங்கியது இம்மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் இம்மாநாட்டில் உலக நாடுகள் எதிர்கொண்டு வரும் பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த சவால்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது

நியூசிலாந்து முன்னாள் பிரதமர் திரு ஹெலன் கிளார்க் ஆப்கானிஸ்தான் முன்னாள் அதிபர் திரு ஹமீத் கர்சாய் கனடா முன்னாள் பிரதமர் திரு ஸ்டஃபன் ஹார்ப்பர் ஸ்வீடன் முன்னாள் பிரதமர் திரு கார்பெல்ட் டென்மார்க் முன்னாள் பிரதமர் திரு ஆன்ரஸ் ஃபார்க் பூட்டான் முன்னாள் பிரதமர் திரு டெஸ்ரிங் டோப்கே மற்றும் தென்கொரிய முன்னாள் அதிபர் திரு அன்சியோங் கு ஆகியோர் தொடக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் தற்போதைய காலக்கட்டத்தில் உலக நாடுகள் சந்தித்துவரும் சவால்கள் குறித்து அவர்கள் பேசினர்

இந்நிகழ்ச்சியில் தேர்வை எதிர்கொள்வது தொடர்பாக மாணவர்களின் கேள்விக்கு பிரதமர் பதிலளிக்கவுள்ளார் உண்மையே செய்தின் வலிமை என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சென்னையில் நடைபெற்ற துக்ளக் பொன்விழாவில் தில்லியில் இருந்தவாரே காணொலியில் உரையாற்றிய அவர் ஊடகங்கள் அறிவுக்கூர்மயான தர்க்கம் நிறைந்த செய்திகளை மக்களுக்கு வழங்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார் தாய்மை இந்தியா இயக்கம் பிளாஸ்டிக் பொருட்கள் ஒழிப்பு ஆகியவை குறித்த விழிப்புணர்வை சிறந்த முறையில் பொது மக்களிடம் ஏற்படுத்தியதற்காக ஊடகங்களுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் நாட்டை மேம்படுத்தும் திட்டங்களுக்கு ஊடகங்கள் தொடர்ந்து தங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் நீண்ட நாட்களாக நாட்டில் நிலவி வந்த சிக்கல்களுக்கு தமது அரசு தீர்வுகண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டது முத்தலாக் குறிப்பாக தடைச்சட்டம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொதுப் பிரிவினருக்கு பத்து சதவீத இட ஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம் ஆயூஷ்மான் பாரத் ஆகிய திட்டங்களை அவர் கட்டிக்காட்டினார் அனைத்து ஊடகங்களும் பத்திரிகை தர்மத்தை பின்பற்றி கடமையை உணர்ந்து செயலாற்ற வேண்டும் என்றும் பொது மக்களுக்கு நம்பகத் தன்மையான செய்திகளை வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துக்ளக் பத்திரிகை ஊழியர்களுக்கு பாராட்டு பரிசுகளை வழங்கி குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு பேசினார் கேள்வி கேட்கும் முறையும் நேர்மறை சிந்தனையும் ஜனநாயக அமைப்பிற்கு உதவும் என்று தெரிவித்தார் தேசிய நலனுக்காக எதிர்க்கட்சிகள் அரசை எதிர்க்க வேண்டும் என்றும் இதனை பரிசீலித்து அரசு சிக்கல்களுக்கு தீர்வுகாண வேண்டும் என்றும் அவர் கூறினார் எப்போதும் தேச நலனே பிரதானம் என்று அவர் தெரிவித்தார் துக்ளக் பத்திரிக்கையின் நிறுவனரான மறைந்த முதுபெரும் பத்திரிகையாளரும் அரசியல் நிபுணருமான சோ ராமசாமியின் எழுத்து வன்மையையும் ஆளுமையையும் அவர் பாராட்டி பேசினார் பத்திரிகையாளர்களுக்கு சோ ராமசாமி ஒரு நல்ல உதாரணம் என்று அவர் கூறினார் தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் பணியாற்றும் தேர்தல் மேற்பார்வையாளர்கள் பாரபட்சமின்றி விழிப்புடன் விரைந்து செயல்பட வேண்டுமென தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு கனில் அரோரா தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பார்வையாளர்களுக்கென ஆலோசனை கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு சுனில் அரோரா தேர்தல் நடத்தை விதிமுறைகளை திறம்பட அமல்படுத்த வேண்டுமென தேர்தல் பார்வையாளர்களிடம் கூறினார் தில்லி சட்டப்பேரவைக்கான தேர்தல் அறிவிக்கை நேற்று வெளியிடப்பட்டது இதனையடுத்து தேர்தல் நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன

இது கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது ஒன்று புள்ளி ஆறு சதவீத அதிகமாகும்

இந்தியாவிடமிருந்து தரமான பொருட்களை கொள்முதல் செய்ய சீன சந்தை விரும்புவதாக அவர் கூறினார்

இன்று வாலிபால் போட்டியின் இறுதி ஆட்டங்கள் நடைபெறவுள்ளன சைக்கிள் மற்றும் தப்பாக்கிச்சுடுதல் போட்டிகளிலும் இன்று இறுதி ஆட்டங்கள் நடைபெறவுள்ளன தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி பொது மக்கள் புத்தாடைஅணிந்து பொங்கல் வைத்து பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர்

இத்தினத்தையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு விடுத்தள்ள மகரசங்கராந்தி மற்றும் பொங்கல் வாழ்த்து செய்தியில் நமது பாரம்பரிய கலாச்சாரம் மரபுகள் பழக்கவழக்கங்கள் கலைகள் ஆகியவற்றை பாதுகாக்க உறுதியேற்போம் என்று தெரிவித்துள்ளார் ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த பொங்கல் திருநாளில் அனைத்து குடும்பங்களும் மகிழ்ச்சியும் செழிப்பும் பெற வேண்டும் என வாழ்த்துவதாக கூறியுள்ளார் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள செய்தியில் தமிழக மக்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்திட வேண்டுமென்று வாழ்த்துவதாக கூறியுள்ளார் பொங்கலை முன்னிட்டு நடத்தப்படும் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் இன்று நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு அங்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறார்

வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கருடன் உஸ்பெகிஸ்தான் வெளியுறவத்துறை அமைச்சர் திரு அப்துல்லா அஸ்ஸ் கமிலோ புதுதில்லியில் நேற்று சந்தித்து ஆலோசனை நடத்தினார் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேம்படுத்துவது தொடர்பாக இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது அப்போது இருநாட்டு உறவை மேம்படுத்த தேவையாள நடவடிக்கைகளை விரைந்து எடுப்பது என இருஅமைச்சர்களும் ஒப்புக்கொண்டுள்ளனர்

இரு அணிகளுக்குமான இரண்டாவது ஒருநாள் போட்டி ராஜ்கோட்டில் வரும் வெள்ளிக் கிழமை தொடங்குகிறது இந்தோனேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி ஐகர்த்தாவில் நேற்று தொடங்கியது